கரையை கடக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது

கஜா புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் மாநிலம் முழுவதும் முடுக்கி விடப்பட்டுள்ளது

திரு க பாண்டியராஜன் வலியுறுத்தியுள்ளார்

சிங்கப்பூர் செல்கிறார்

எனவே மீனவர்கள் யாரும் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது கஜா புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாநிலம் முழுவதும் தீவிர முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகரில் மேற்கொள்ளப்பட்டுவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் மழை நீரை அகற்றவும் தேவையானவற்றை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் பேரிடர் மீட்புக் குழுவினரும் மீட்பு உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மேலும் கரையோரத்தில் உள்ள மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும்வரை கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் புயல் மீட்புப் பணிகள் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட சிறப்பு குழுக்களில் ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் உட்பட பத்தாயிரம் போ ஈடுபடுத்தப்படுவார்கள் என அம்மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் தெரிவித்துள்ளார்

இதுதவிர அட்டல் நகர்ப்புற புத்துணர்வு மற்றம் நகர்ப்புற மாற்றத்திற்கான திட்டத்தின்கீழ்

மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகாரப்பகிா்வு சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என மாநில அமைச்சர் திரு க பாண்டியராஜன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று புதிய இந்தியாவிற்கான ஆளுமை பொருளாதாரத்தின் அரசியல் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பேசிய அவர் உலக அளவில் பொருளாதாரம் வளர்ச்சிப் பெறுவதற்கு சிறந்த அரசியலே காரணமாக இருந்து வந்துள்ளது என்றார் இது இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் இருந்ததாகவும் தற்போதும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிறந்த ஆளுமை இயற்கைவளம் மனிதவளம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு சிறந்த அரசியல் சூழல் நிலவினால் நாட்டின் பொருளாதார வளா்ச்சி மேம்படும் என்றும் அமைச்சா் பாண்டியராஜன் தெரிவித்தார் பாவாறு நதிநீர் பிரச்சினையில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மாநில அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக மீன்வளத் துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே செய்துள்ள ஒப்பந்தங்களை மீறி ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்ட முயற்சிப்பதை தடுக்க சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

ஆந்திர மாநில முதலமைச்ச் திரு சந்திரபாபு நாயுடு திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலினை சந்தித்தபோது கிருஷ்ணா நீர் மற்றம் பாலாறு பிரச்சினை குறித்து திமுக சார்பில் அவரிடம் வலியுறுத்தா தது ஏன் என்றும் திரு டி ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார்

அங்கு நடைபெறும் ஃபின்டெக் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அமெரிக்க துணை அதிபா் மைக் பெள்ஸ் உள்ளிட்ட் பல்வேறு தலைவா்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக வெளியுறவுத் துறையின் செயலாளர் திரு விஜய் தாக்கூர் சிங் தெரிவித்துள்ளா் ஆஸ்தமா மூச்சுக் கோளாறு மற்றும் புற்றுநோய் போன்றவற்றிற்கு தீர்வுகாண முன்வருமாறு உயிரியல் விஞ்ஞானிகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய உயிரி தொழில்நுட்ப துறை சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுற்றுச்சூழல் வாழ்வியல் நோய்கள் தொற்று நோய்கள் மற்றும் மூளை கோளாறு ஆகிய நான்கு முக்கிய துறைகளில் விஞ்ஞானிகள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் உயிரியல் விஞ்ஞானிகள் போர் வீரர்களாகவும் தளபதியாகவும் செயல்பட்டு பூமியையும் பூமியில் உள்ள உயிரினங்கள் மற்றும் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பெங்களூரூவில் நேற்று காலமான மத்திய அமைச்சர் அனந்தகுமார் உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் அனந்தகுமாரின் குடும்பத்தினருக்கும் அவர் ஆறுதல் கூறினார் அனந்தகுமாரின் இறுதி சுடங்குகள் இன்று நடைபெறுகிறது இதில் குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் பிஜேபி தலைவா் திரு அமித் ஷா உள்ளிட்டோா் பங்கேற்க உள்ளனர் மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்மூலம் கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் மேம்பட்டுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

இதையொட்டி அம்மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது கந்த சஷ்டி விழா அகில இந்திய வானொலியின் திருநெல்வேலி நிலையத்திலிருந்து நேரடி வர்ணனை செய்யப்படுகிறது பொதிகை தொலைக்காட்சியிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேல் கோவிலில் கந்த சஷ்டியையொட்டி நடைபெற்ற சிங்காரவேலர் வியர்வை சிந்துதல் வேல் வாங்குதல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் இருவரி செய்திகள் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு முடிவுகட்ட அமைதி ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளவிருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு அஷ்ரஃப் கனி தெரிவித்துள்ளார்

ஹூண்டாய் மோட்டார் நிறுவனத்தின் சார்பில் அடுத்த மூன்றாண்டுகளுக்குள் மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான ஒய் கே கூ தெரிவித்துள்ளா் இந்திய வேளாண்மை கல்வி நிறுவனங்களின் நிர்வாகக் குழுக்களில் முற்றிலும் கல்வியாளர்களே இடம்பெறும் வகையில் அதன் ஆளுநர்கள் குழு மாற்றியமைக்கப்பட உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்துள்ளார்

சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிப்பட அனுமதிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மறுஆய்வு மலுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது